அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

உற்பத்தி செய்யப்படும் என்று சள்வதேச சூரியசக்தி கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதம் தெரிவித்துள்ளார்

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மொரிஷியஸ் மடகாஸ்கர் தீவுகளுக்கு ஐந்துநாள் பயணமாக இன்று புறப்பட்டார்

தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடந்து வருகிறது

இந்திய பொருளாதாரம் இப்போது மீட்சி பெற்று வருகிறது என்று சா்வதேச நிதியம் ஐ எம் எஃப் தெரிவித்திருக்கிறது இனி விரிவான செய்திகள் ளிசக்தி துறையில் சூரிய சக்தியின் பங்களிப்பை அதிகரிக்க சூரிய சக்தி சாதனங்களுக்கு சலுகை அடிப்படையிலாள நிதியுதவி அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்

மனிதக்குலத்தின் எரிசக்தி தேவையை நிறைவுசெய்ய நிரந்தரமான குறைந்த செலவிலான நம்பகமான சக்தி சூரியசக்திதான் என்று அவர் குறிப்பிட்டா் சா்வதேச எரிசுக்தி கூட்டமைப்புக்கு இந்தியாவின் பங்களிப்பையும் பிரதமா் வெளியிட்டார்

சூரியசக்தி உற்பத்திக்கு நிதியுதவி வழங்கும் முறை கூட்டாக தொழில்நுட்பத்தையும் நிதியுதவியையும் பகிா்ந்தகொள்வது பற்றி இந்த மாநாட்டில் விவாதிக்க்ப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐநா மன்றத்தின் பிரதிநிதிகள் வங்கிகளின் தலைவர்கள் உலக நிதி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றம் ளிசக்தி தொடர்பான சர்வதேச நிறுவனங்களின் அதிகாரிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறா்கள் மொரீசியஸ் மற்றும் மடகாஸ்கர் நாடுகளுக்கு ஐந்துநாள் அரசு முறை பயணத்தை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்குகிறார்

மொரீசியஸ் அதிபர் திருமதி அமீனா குரீப் மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு பிரவிந்த் குகநாத் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார் குடியரசு தலைவரின் இந்த கற்றுப் பயணத்தின்போது அந்நாட்டுடன் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆர் எஸ் எஸ் புதிய செயலாளராக திரு சுரேஷ் பையாஜி ஜோஷி நான்காவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மூன்றாண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் ஆர் எஸ் எஸ் பிரதிநிதிகள் சபை நாக்பூரில் நேற்று அவரை தேர்ந்தெடுத்தது

ஆ ர் எஸ் எஸ் பொது செயலாளர் பொறுப்பில் திரு எச் வி சேஷாத்ரிக்கு பின் அதிக காலம் இருப்பவர் என்ற பெருமை அவருக்கு கிட்டுகிறது

எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் புதிய தொழில்களில் கவனம் செலுத்தும் புதிய தொழில் கொள்கை அடுத்த சில வாரங்களில் அறிவிக்கப்படும் என்று மத்திய வர்த்தகத் துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார்

இதில் கலந்து கொண்டு பேசிய திரு சுரேஷ்பிரபு

உத்தரபிரதேசம் மற்றும் பீகாரில் மூன்று மக்களவை தொகுதிகளுக்கும் இரண்டுசட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது உத்திரபிரதேசத்தில் கோரக்பூர் மற்றும் ஃபுல்பூர் தொகுதிகளும் பீகாரில் அராரியா தொகுதியும் மக்களவை தேர்தலை சந்திக்கின்றன

கோர்பூர் தொகுதியின் மக்களவை உறுப்பினராக பதவிவகித்து வந்த திரு யோகி ஆதித்யநாத் உத்திரபிரதேச மாநில முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து அவர் மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததாலும் ஃபுல்பூர் தொகுதி மக்களவை உறுப்பினராக இருந்த திரு கேசவ்பிரசாத் மௌரியா அம்மாநில துணை முதலமைச்சராக பதவியேற்றதைத் தொடர்ந்து ராஜினாமா செய்ததாலும் இந்த இருதொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது

வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுகிறது

காலை ஏழுமணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்துமணி வரை நடைபெறும்

ராவத் கூறியுள்ளார்

மின்னு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடுகள் எதுவும் செய்யமுடியாது என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்த அவர் ஏதேனும் புகார் வருமானால் தீவிர கவனத்துடன் பரிசீலிக்கப்படும் என்றார் பண மதிப்பிழப்பு சரக்கு மற்றும் சேவைவரி ஜி எஸ் டி காரணமாக தற்காலிகமாக தொய்வை சந்தித்த இந்திய பொருளாதாரம் இப்போது மீட்சி பெற்று வருகிறது என்று சு்வதேச நிதியம் ஐ எம் எஃப் தெரிவித்திருக்கிறது

அண்மைக்காலத்தில் இந்திய அரசு பின்பற்றும் விரிவான பொருளாதார கொள்கைகள் காரணமாக இந்திய பொருளாதாரம் வலுவாக விரிவடைந்து வருகிறது என்றும் வளர்ச்சிக்கு குறுக்கே இருந்த தடைகள் அகன்று விட்டன என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த காலாண்டில் இந்திய பொருளாதாரம் ஏழு புள்ளி இரண்டு சதவீர அளவுக்கு விரிவடைந்து உலகின் வேகமான வளர்ச்சியுள்ள பொருளாதாரமாக மாறி வருகிறது என்றும் கூறினார் இந்த வளா்ச்சி வரவேற்கத்தக்கது என்றும் மேலும் மேலும் முன்னேறுவதற்கான வாய்ப்புள்ளது என்றும் கூறினார் கல்வி சுகாதாரம் வங்கிகள் மற்றம் நிதித்துறை சீர்திருத்தம் போன்ற சீரமைப்புகள் குறிப்பிட்ட பலனைள அளித்துள்ளது என்றும் இதன் காரணமாக நீடித்த உள்ளடக்கிய வளர்ச்சி பெற்று உலகின் செல்வம் கொழிக்கும் நாடுகள் வரிசை நோக்கி இந்தியாவும் செல்லும் என்றும் குறிப்பிட்டார்

இவங்கையின் கண்டி மாவட்டத்தில் கடந்த திங்கட்கிழமை முதல் நான்கு நாட்கள் நடந்த முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று புதுதில்லி வந்துள்ள இலங்கை அதிபா் திரு மைத்ரிபால சிறிசேனா கூறியிருக்கிறாா் ஒய்வு பெற்ற மூன்று நீதிபதிகள் இந்த விசாரணையை நடத்துவாா்கள் என்றும் அவா் அறிவித்தாா் சுட்டம் ஒழுங்கு மீறப்பட்டதா அல்லது இந்த வன்முறைக்கு சதிச்செயல் காரணமா என்பது குறித்தும் வன்முறையால் ஏற்பட்ட உயிர் மற்றும் பொருட்சேதம் எவ்வளவு என்பதை மதீப்பீடு செய்யும் விதமாகவும் இந்த விசாரணை அமையும் என்றும் எதிா்காலத்தில் இதுபோன்று நடக்காமல் தடுக்க அந்தந்த வட்டார அதிகாரிகளுக்க பொறுப்பு நிர்ணயிக்கப்படும் என்றும் இலங்கை அதிபர் மேலும் கூறினார் இந்த வன்முறை சம்பவங்களில் மூன்று பேர் உயிரிழந்திழந்தாகவும் முஸ்லீம்களுக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் சேதமுற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த போட்டிகளில் இந்தியா வென்றுள்ள நான்காவது தங்கப்பதக்கம் இது ஏற்கனவே இந்தியாவை சேர்ந்த மலு பக்கர் ஒம் பிரகாஷ் மித்தர்வால் ஷாளாஸ் ரிஸ்வி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்கள்